மத்திய அரசு கடந்த ஆண்டு புதிய வேலை வாய்ப்புக்களை உருவாக்குவதற்கு பதில் வேலையிழப்பை ஏற்படுத்திவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் வேலைவாய்ப்பு குறித்து காங்கிரஸ் தவறான புள்ளி விவரங்களை மக்களிடம் பரப்புவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு

நீட் தேர்வு விலக்கு மசேதாவுக்கு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து இறுதிப் போட்டியில் இந்தியா நாளை நேபாளத்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தேர்தல் தொடர்பான தகவல்களை தாமாக முன்வந்து கண்காணிக்கப்போவதாக பேஸ் புக் வாட்ஸ்அப் டிவிட்டர் கூகுள் ஷேர் சாட் உள்ளிட்ட சமூக வலைதள நிறுவனங்கள் அறிவித்துள்ளன நேற்று புதுதில்லியில் சமூக வலைதள நிறுவனங்களின் நிர்வாகிகள் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோராவுடனான சந்திப்பின்போது இதனைத் தெரிவித்தனர் அதேபோல் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள ஊடக கண்காணிப்புக்குழு சான்றளிக்கும் விளம்பரங்களை மட்டுமே சமூக வலைதளங்களில் வெளியிடவும் அந்நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் வேலைவாய்ப்புக் கொள்கை புதிய வேலைவாய்ப்புக்களை ஏற்படுத்துவதற்கு பதில் கடந்த ஆண்டு ஒரு கோடி வேலை இழப்பை ஏற்படுத்திவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார்

இதற்கு பதிலளித்துள்ள பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த அவர் வேலைவாய்ப்பு குறித்து தவறான புள்ளி விவரங்களை காங்கிரஸ் பரப்புவதாக குற்றம் சாட்டினார் கடந்த ஐந்தாண்டுகளில் அடிப்படை கட்டமைப்புத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியால் பொருளாதாரம் உத்வேகம் அடைந்து அதிகமான வேலைவாய்ப்புகளை அது உருவாக்கியது என்றும் கூறினார் பிஜேபி சார்பில் தமிழ்நாட்டிற்கு என்று தனித்தேர்தல் அறிக்கக வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு

நாகர்கோயிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலின்போது ஒட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த ஐந்தாண்டுகளில் பிஜேபி அரசு என்ன செய்தது என்று கேள்வி கேட்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி

தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டுமென்று சட்டப்பேரவையில் நீட் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் நலன்களை முன்னிறுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலவிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாகவும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த மர்மத்தை கண்டுபிடித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டளை பெற்றுத்தரப்படும் என்றார்

ராமதாக குற்றம் சாட்டியுள்ளார் கடலூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மாநில அரசின் உரிமைகளை திமுக ஒவ்வொன்றாக பறிகொடுத்ததாக குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக அரசு மீது மக்களிடம் எந்தவித அதிருப்தியும் இல்லை என்றும் அவர் கூறினார்

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார்

ராஜேந்திரன் தெரிவித்தார்

இதனை சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் செலவினப் பார்வையாளர் திருமதி தர்கா தத் தொடங்கி வைத்தார்

இதன் முடிவில் மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் தலைமையில் அனைவரும் தேர்தல் தொடர்பான உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டனர் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் சின்னம் பானை ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சிக்கு உடுக்கை சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது அரக்கோணம்

அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்கள் மீதான வரிவிதிப்பு மேலும் சில மாதங்கள் நீடிக்கும் என்று அதிபர் திரு

வோகேஷ் சர்மா உள்ளிட்ட நாள்கு பேரையும் விடுவித்து ஹரியானா சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று ஹோலிப்பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திருவெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பாரமுல்வா மாவட்டத்தில் நேற்று மாலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச்சண்டை நடைபெற்றது சத்தீஷ்கர் மாநிலத்தில் நக்ஸல் தீவிரவாதிகள் வைத்த குண்டுவெடித்ததில் பொதுமக்கள் பயணம் செய்த வாகனம் ஒன்று சேதமடைந்தது

சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோயிலுக்கு ஜுன் மற்றும் ஜுலை மாதங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து இறுதிப் போட்டியில் இந்தியா நாளை நேபாளத்தை எதிர்கொள்கிறது நேபாளத்தில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது